சந்திரயான் இரண்டு விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் நிலவில் இறங்குவதற்காக நெருங்கிச் சென்ற நிலையில் அதன் தகவல் தொடர்பை திடீரென இழந்து விட்டது

இஸ்ரோ விஞ்ஞானிகள் தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

சந்திரயான் இரண்டு விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் நிலவில் இறங்குவதற்காக நெருங்கிச் சென்ற நிலையில் அதன் தகவல் தொடர்பை திடீரென இழந்ததால் இஸ்ரோவின் திட்டத்தில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது

இரண்டுமுறை சுற்றுவட்டப்பாதை மாற்றி அமைக்கப்பட்டு விக்ரம் லேண்டர் நிலவை நெருங்கியது நிலவில் இறங்கும் சவாலான நிகழ்வு இன்று அதிகாலை நடைபெறும் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் காத்திருந்த நிலையில் நிலவுக்கு இரண்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் விக்ரம் லேண்டர் இருந்தபோது திடீரென தகவல் தொடர்பை இழந்துவிட்டது இதனை இஸ்ரோ தலைவர் திரு சிவன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் நிலவை இரண்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை லேண்டர் நெருங்கிய வரையில் அனைத்தும் திட்டமிட்டபடி நடந்ததாகவும் அதன் பின்னர் திடீரென லேண்டர் தொடர்பை இழந்ததாகவும் அவர் கூறினார் லேண்டரில் இருந்து தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டது பற்றி தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் திரு சிவன் தெரிவித்தார் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் சந்திரயாண் இரண்டு விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்க இருந்த நிலையில் அதன் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டது இந்த தகவலை இஸ்ரோ தலைவர் திரு சிவன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தபோது பெங்களுருவில் உள்ள இஸ்ரோ தலைமையகத்தில் இருந்த பிரதமர் திரு மோடி இஸ்ரோ விஞ்ஞானிகளை தட்டிக் கொடுத்து ஆறுதல் கூறினார் விஞ்ஞானிகளின் முகத்தில் ஒருவிதமான பதற்றத்தை காணுவதாக தெரிவித்த பிரதமர் இதுபற்றி ஏமாற்றம் அடைய தேவையில்லை என்றும் ஏனெனில் நாம் செய்திருப்பது சிறிய சாதனையல்ல என்றும் கூறினார் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும் என்று கூறிய பிரதமர் விஞ்ஞானிகளை எண்ணி நாடு பெருமை கொள்வதாக குறிப்பிட்டார் நாட்டிற்கும் அறிவியலுக்கும் மிகப்பெரிய தொண்டாற்றியுள்ள விஞ்ஞானிகளுடன் தாம் எப்போதும் இருப்பதாக கூறி அவர்களை பிரதமர் ஊக்கப்படுத்தினார் தொடர்ந்து தைரியமாக நம்பிக்கையுடன் முன்னோக்கிச் செல்லுமாறு விஞ்ஞானிகளை அவர் கேட்டுக் கொண்டார் இதுபற்றி பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது ட்விட்டர் பதிவில் நமது விஞ்ஞானிகளை எண்ணி இந்திய பெருமிதம் அடைவதாகவும் அவர்கள் தங்களது முழு முயற்சியைக் கொடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவை அவர்கள் எப்போதுமே பெருமைப்பட வைத்துள்ளதாக கூறிய அவர் சந்திரயான் இரண்டு விண்கலத்தின் சமீபத்திய நிலை குறித்து இஸ்ரோ தலைவர் தெரிவித்துள்ளதாக கூறினார் விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியா தொடர்ந்து கடினமாக உழைக்கும் என்று பிரதமர் தமது ட்விட்டர் பதிவில் உறுதி அளித்துள்ளார் இந்நிலையில் இஸ்ரோ தலைமையகத்திலிருந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை எட்டு மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் சந்திரயான் இரண்டு விண்கலத்தை நிலவில் இறக்கும் முயற்சியில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் சிறப்பான ஈடுபாட்டனும் தைரியத்துடனும் செயல்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பாராட்டியுள்ளார் விஞ்ஞானிகளின் செயல்திறன் குறித்து நாடு பெருமிதம் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரோ விஞ்ஞானிகளின் முயற்சிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்தத் தருணத்தில் நாடு விஞ்ஞானிகளுடன் இருப்பதாக அவர் கூறியுள்ளார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இஸ்ரோ விஞ்ஞானிகளின் முயற்சி வீண்போகாது என்று கூறியுள்ளார் விஞ்ஞானிகளின் செயல்பாடும் ஈடுபாட்டு உணர்வும் ஒவ்வொரு இந்தியனையும் பெருமிதம் கொள்ள வைத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத குழந்தைகளை உருவாக்கும் நோக்கத்தில் ஊட்டச்சத்து முனைப்போடு செயல்படுத்தப்படுவதாக சமூகநலத்துறை அமைச்சர் இயக்கம் திருமதி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த மாதம் ஊட்டக்சத்து மாதமாக கடைப்பிடிக்கப்பட்டு அதுகுறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார் ஊட்டச்சத்து இயக்கத்தின் மூலம் மூன்று ஆண்டுகளுக்குள் ரத்தசோகை அற்ற வயதுக்கு ஏற்ற உயரம் எடை கொண்ட ஆரோக்கியமான குழந்தைகளை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் தமிழகம் ஏற்கனவே இந்த இலக்கை எட்டியுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் முதலமைச்சரின் சிறப்பு குறைதீர்க்கும் திட்ட முகாம்கள் நாமக்கல் மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட்டு வருவதாகவும் இந்தத் திட்டத்தின் கீழ் பெறப்படும் மலுக்கள் அனைத்துக்கும் இந்த மாத இறுதிக்குள் தீர்வு காணப்படும் என்றும் அவர் கூறினார் அமெரிக்காவுக்கு அரசு முறை பயணமாக சென்றுள்ள முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சான்பிரான்ஸிஸ்கோ நகரில் இந்திய தொழில் அதிபர்களை நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார் வெளிநாடுவாழ் தமிழர்கள் மற்றும் பிற முதலீட்டாளர்களிடமிருந்து தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான ஆலோசனை அவர் மேற்கொண்டார் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் பேட்ரிகள் எரிசக்தி உற்பத்தி மற்றும் சேமிப்பு போன்றவற்றை மேற்கொள்ளும் நிறுவனங்களையும் அவர் பார்வையிட்டார் மாநில அமைச்சர்கள் திரு எம் சி சும்பத் திரு ஆர் பி உதயகுமார் திரு கே டி ராஜேந்திரபாவாஜி மற்றும் பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர் தமிழகம் முழுவதும் காதி கிராப்ட் விற்பனை நிலையங்கள் விரிவாக்கம் செய்யப்பட்டு வருவதாக மாநில கதர் கிராமத்தொழில் துறை அமைச்சர் திரு பாஸ்கரன் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் புதப்பிக்கப்பட்ட காதி கிராப்ட் விற்பனை நிலையத்தை நேற்று திறந்து வைத்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் காதி பொருட்கள் விற்பனையில் நெல்லை மாவட்டம் சிறந்து விளங்குவதாக கூறினார்

காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் அதிக அளவில் திறக்கப்பட்டுள்ளது

காவிரி கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும்விதமாக தண்டோரா மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியில் வெற்றிகரமான சுழற்பந்து வீச்சாளராக இருந்த அப்துல் காதிர் லாகூரில் நேற்று மாரடைப்பால் காலமானார்

இருவரிச் செய்திகள் பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் பகுதியில் நேற்று நிகழ்ந்த இரண்டு குண்டுவெடிப்பு சம்பவங்களில் ஒருவர் கொல்லப்பட்டார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி மகாராஷ்ட்டிர மாநிலத்தில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக மும்பை மற்றும் ஔரங்காபாத் நகரங்களுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார் ஜி எஸ் டி வரி ஏய்ப்பு செய்பவர்களை உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டுமென்று வருவாய் துறை அதிகாரிகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் அறிவுறுத்தியுள்ளார்

நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய ஆண்டுத் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆரோக்கிய மாதா தேர் பவனி இன்று இரவு நடைபெறவுள்ளது அமெரிக்க ஒபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் இறுதிப்போட்டிக்கு ரஷ்யாவின் மெத்வதேவ் முன்னேறியுள்ளார்